கார்ப்பரேட் உலகில் நன்னெறிகளை பேணிக் காப்பதில் தொழில் வர்த்தக அமைப்புகள் முன்னிற்க வேண்டும் என குடியரசு துணை தலைவர் திருவெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார்

ராதாமோகன் சிய் இன்று தொடக்கி வைத்தார் புதுவையில் பறிக்கப்பட்ட நிலையிலேயே உரிமை மக்களை வைத்திருப்பவர்களை மக்கள் ஒருங்கிணைந்து எச்சரிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் புதுவை முதலமைச்சர் திருநாராயணசாமி அரசின் செயல்திறன் குறைபாட்டை மறைக்கவே துணைநிலை ஆளுநரை குறை கூறுவதாக மாநில பிஜேபி தலைவர் திருகுவாமிநாதன் கூறியுள்ளார் தொழில் வர்த்தக அமைப்புகள் அரசுக்கும் தொழில்துறைக்கும் இடையே பாலமாக செயல்பட்டு தொழில் துறை தழைக்க தேவையான தழ்நிலைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணை தலைவர் திருவெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார்

கார்ப்பரேட் உலகில் லஞ்சம் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிரான நன்னெறிகளை பேணிக் காக்கும் பணிகளிலும் தொழில் வர்த்தக அமைப்புகள் முன்னிற்க வேண்டும் என்றார்

தவறு நடந்தால் அரசுக்கு தகவல் கொடுப்பவர்கள் அச்சமின்றி செயல்படுவதற்கு ஏற்ற தூழல் ஒன்றை உருவாக்கி தர வேண்டும் என்றும் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தினார் உள ழல் களங்கத்தை துடைத்தெறிந்து முன்னேறும் ஆர்வமுள்ள மக்கள் சமுகம் இந்தியாவில் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருஅருண்ஜேட்லி கூறியுள்ளார்

சிர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு வழி கோலுவதையும் அவர் கட்டிக்காட்டினார்

எண்ணெய் துறையில் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு எண்ணெய் இறக்குமதியை நம்பி இருப்பதே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ராதாமோகன் சிங் தொடக்கி வைத்தார் வேளாண் துறையில் இளம் தொழில் முனைவோருக்கு உள்ள ஏராளமான வாய்ப்புகளை எடுத்துக் கூறுவதும் குறிப்பிட்ட பயிர்கள் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே விளைவதால் வேளாண் தொழில் முனைவோருக்கு ஏற்படும் பிரச்சனைகளை ஆராய்வதும் இம்மாநாட்டின் முக்கிய நோக்கங்களாகும்

வேளாண் துறையில் இத்தகைய புதுமையான மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதால் விவசாயிகளின் வருமானம் உயரும் என்றும் அவர் கூறினார் நூற்றுக்கும் மேற்பட்ட வேளாண் தொழில் முனைவோர் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் பேரிடர் சம்பவங்களின் போது மனிதாபிமான உதவிகளை வழங்க தேவையான ஆளில்லாத குட்டி விமானங்களை வடிவமைத்து தயாரிக்க தனிநபர்கள் மற்றும் ஸ்டார்ட்அப் நிறுவனங்களுக்கான போட்டி ஒன்றை இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது

வேட்புமலு தாக்கல் தொடங்கியுள்ளது

உத்தரபிரதேச மாநிலத்தின் அலகாபாத் நகரை பிரயாக்ராஜ் என பெயர் மாற்றம் செய்ய அம்மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது மாநில ககாதார அமைச்சர் திரு சித்தார்த் நாத் சிங் இதை அறிவித்தார் ரயில்வே உட்பட அனைத்து துறைகளும் பெயர் மாற்றத்தை அமல்படுத்த கேட்டுக் கொள்ளப்படும் என்று அவர் பெயர் மாற்ற முடிவை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கூறினார் ஆட்சேபித்துள்ளன மகாத்மா காந்திக்குப் பிடித்தமான வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹியே பஜன் பாடலை உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த இசைக் கலைஞர்கள் உலக அளவிலான முக்கிய மரபுச் சின்னங்களின் முன்னால் அவரவர் பாணியில் பாடியுள்ள வீடியோக்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி டுவிட்டரில் பகிர்ந்து கொண்டுள்ளார் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த பராக்கா மெர்ஜாயா அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த கரோலினா க்ரேம் செர்பியா நாட்டை சேர்ந்த யத்ரன்கா யோவானோவிச் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஹீத்தர் கலைஞர்கள் இதில் அடங்குவர்

இன்று இதுதொடர்பாக வாட்ஸ்ஆப் செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவையில் ஏழைகள் கூட புட்டியில் அடைக்கப்பட்ட குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதை மாற்றும் வகையில் நீர்நிலைகளை தூர் வார வேண்டியவர்கள் அதை செய்யாமல் தூர் வார முயல்பவர்களை தடுப்பதாகவும் கூறினார் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து உப்பு தன்மை அதிகரித்து வருவது பற்றி இந்த சுயநல சக்திகள் கவலைப்படாமல் நிலைமைகளை மாற்றுவதற்கான சமுகத் திர்வுகளையும் பொய்களின் அடிப்படையில் எதிர்ப்பதாக அவர் தெரிவித்தார் மாற்றத்தை கொண்டு வர முயலும் நன்கொடையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை மிரட்ட பல முயற்சிகள் நடக்கின்ற போதிலும் தாம் புதுவையில் இருக்கும் வரை இவர்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று டாக்டர் கிரண்பேடி குறிப்பிட்டார் தூய குடிநீர் பெறும் உரிமை மக்களுக்கு இருப்பதால் மக்கள் பொதுப் பணித்துறை வருவதற்கு காத்திராமல் தாங்களாகவே ஒருங்கிணைந்து நீர்நிலைகளை தூர் வார முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் சாதி மத பேதங்களை கடந்து மக்கள் ஒருங்கிணையாவிட்டால் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் நிலை தொடரவே செய்யும் என்றும் அவர் கூறினார் சுயநல சக்திகளை பொறுத்த வரை சுயநலம் தான் முக்கியமே தவிர மக்கள் நலன் அல்ல என்றும் மக்கள் நலனில் அவர்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் நீர்நிலைகள் தூர் வரப்படாத நிலை ஏற்பட்டிராது என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறினார் மக்கள் தாங்கள் யார் என்பதை சுயநல சக்திகளுக்கு காட்டவேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் புதுவை முதலமைச்சர் திருநாராயணசாமி அரசின் செயல்திறன் குறைபாட்டை மறைக்கவே அன்றாடம் துணைநிலை ஆளுநர் மீது குற்றம் கமத்துவதாக மாநில பிஜேபி தலைவர் திருகவாமிநாதன் கூறியுள்ளார்

இத்தனை ஆண்டுகளாக அரசால் திரட்டப்பட்ட சிஎஸ்ஆர் நிதிக்கு கணக்கு காட்ட முடியுமா என வினவினார் முதலமைச்சரின் நிவாரண நிதியை செலவிட்ட விதம் குறித்தும் முதலமைச்சர் கணக்கு காட்ட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் பெட்ரோல் விலை உயர்வினால் சிக்கனம் கருதி மிதி வண்டியில் அலுவலகம் வந்ததாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் கூறியுள்ள போதிலும் பேரவைத் தலைவருக்கு முன்பாகவே அவரது கார் அலுவலகம் வந்து விட்டதாக திருகுவாமிநாதன் குறிப்பிட்டார் வடகிழக்கு பருவமழை நிலவரங்களை சமாளிப்பதில் பல்வேறு அரசுத் துறைகளின் தயார் நிலையை மதிப்பிடும் வகையில் புதுவையில் மாவட்ட ஆட்சியர் திருஏ வி

இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் இன்று நடைபெற்ற வெள்ள மீட்பு ஒத்திகையில் பல்வேறு அரசுத் துறைகள் ஒருங்கிணைந்து பங்கேற்றன

உயிருக்கு தப்பி ஓடிய நிதி நிறுவன ஊழியர் பின்னர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருதயத்திற்கான ரத்தக் குழாய்களில் கொழுப்பு படிவதால் ஏற்படும் ஆதெரோசெலரோசிஸ் நோய் பற்றிய ஆண்டு மாநாடு மற்றும் சர்வதேச கருத்தரங்கு புதுவை ஜிப்மரில் அண்மையில் நடைபெற்றது

தமிழகத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வு பற்றிய அறிவிப்பு இம்மாத இறுதிக்குள் வெளியாகும் என மாநில பள்ளிக் கல்வி துறை அமைச்சர் இரு

ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

ஆர்பி தேர்வில் இதற்கு முன்னர் சிறிய தவறுகள் நடந்ததை கண்டுபிடிக்கப்பட்டதால் அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றிய ஆய்வில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் காரணமாகவே கால தாமதம் ஏற்படுவதாகவும் கூறினார்

இதன் மூலம் மாணவர்களின் வருகை குறித்து பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பவும் கல்வி விவரங்களை இணையதளம் வாயிலாக பெற்றோருக்கு வழங்கவும் ஏதுவாகும் மீண்டும்தலைப்புச் செய்திகள் கார்ப்பரேட் உலகில் நன்னெறிகளை பேணிக் காப்பதில் தொழில் வர்த்தக அமைப்புகள் முன்னிற்க வேண்டும் என குடியரசு துணை தலைவர் திரு

ராதாமோகன் சிங் இன்று தொடக்கி வைத்தார் புதுவையில் உரிமை பறிக்கப்பட்ட நிலையிலேயே மக்களை வைத்திருப்பவர்களை மக்கள் ஒருங்கிணைந்து எச்சரிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் புதுவை முதலமைச்சர் திருநாராயணசாமி அரசின் செயல்திறன் குறைபாட்டை மறைக்கவே துணைநிலை ஆளுநரை குறை கூறுவதாக மாநில பிஜேபி தலைவர் திருகுவாமிநாதன் கூறியுள்ளார்